எடப்பாடி கே பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில்

தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான ரேசன் பொருட்கள் தங்குதடையின்றி வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

எடப்பாடி கே

மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நடைமுறை சிக்கல் அத்யாவசிய பொருட்கள் தேவை ஊரடங்கு தளர்வால் உருவாகும் நிலைமை உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து இதில் விவாதித்து வருகின்றனர்

எடப்பாடி கே

இதுதொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

இம்மீனவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வரும் நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதில் தலையிட்டு அவர்கள் நாடுதிரும்ப ஆவன செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதுதொடர்பாக உள்துறை செயலர் திரு

எனவே ஊரடங்கு காலத்தில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சம்மந்தப்பட்டவர்கள் இதுதொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார் மத்திய அரசு சில தளர்வுகளை பிறப்பித்துள்ள போதிலும் அந்தந்த பகுதி தேவைகளுக்கு ஏற்ப நெறிமுறைகளை மேலும் கடுமையாக்கி கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார்

மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இந்த ஆய்வுகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது

ராஜு முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாதத்திற்கான ரேசன் பொருட்கள் தங்குதடையின்றி வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே

மாநகராட்சியில் பொதுமக்களின் மதுரை நிறைவேற்றுதல் அத்யாவசிய பொருட்கள் விநியோகம் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மருத்துவ முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார் முன்னதாக மதுரை மாநகராட்சி பணியாளர்களுக்கு பேட்டரி மூலம் இயங்கும் கிருமி நாசினி கைதெளிப்பான் இயந்திரங்களை அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் திரு

சண்முகம் அரிசி மற்றும் மளிகை பொருட்களை இன்று வழங்கினார் ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை மாவட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

இன்னசென்ட் திவ்யா இன்று தொடங்கி வைத்தார்

ஈரோடு மாநகராட்சி சார்பில் நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் வீடு வீடாக சென்று மாநகராட்சி ஆணையா் முன்னிலையில் விழிப்புணா்வு மருத்துவ முகாம் நடைபெற்றது